உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஸ்டாலின் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பாதுகாப்புப் படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனைப் பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

ஆயுதக் காவல் படையினர் தேச நிர்மானத்தில் துணிச்சல் மற்றும் தியாக உணர்வுடன் பங்காற்றி வருவதாகக் குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் இவர்களது பணி குழலை மேம்படுத்த தமது அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகக் கூறினார் நன்கொடை அளிக்கும் கலாச்சாரம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்றும் தானம் செய்வதற்கு உச்சவரம்பு ஏதும் இல்லையென்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்நாட்டு உற்பத்திக்கு வழிவகுத்திருப்பதுடன் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தேவையாளவற்றையும் உற்பத்தி செய்து வருவதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் கடல் கூண்டு மீன்வளர்ப்பு பாசி வளர்ப்பு மற்றும் வண்ண மீன் வளர்ப்புத் தொழிலை விரிவுபடுத்தி இத்தொழிலில் சுமார் ஒரு லட்சம் மீனவர்களை ஈடுபடுத்த உள்ளதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் பிரதமரின் மீன்வளத் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த அவர் அங்குள்ள பொரிப்பகத்தில் மீன் குஞ்சுகள் மற்றும் அலங்கார வண்ண மீன்குஞ்சு வளர்ப்பு பணிகளையும் பார்வையிட்டார் மேலும் ஹோவர் கிராப்ட் படகில் சென்று கடல் கூண்டு மீன்வளர்ப்புப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தாா் பின்னர் மீனவர்களிடம் பேசிய அவர் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் பிரதமரின் மீன்வளத் திட்டத்தின் கீழ் பாசி வளர்ப்பில் ஈடுபட்ட ஒரு பெண் அதிக வருமானம் ஈட்டியிருப்பதை சுட்டிக்காட்டினார் கடல் கூண்டு மீன்வளர்ப்பு மற்றும் பாசி வளர்ப்பு திட்டங்கள் மூலம் மீனவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றம் அவர் கூறினார் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டதற்கு மத்திய கன்டனம் தமிழக கடும் தெரிவித்திருப்பதாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார்

தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரபல மருத்துவர்களும் தடுப்பூசி போட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்

எல்லைப்பகுதியில் சீனா மோதல் போக்கை கடைப்பிடித்தால் இந்தியாவும் தக்க பதிவடி கொடுக்கும் என விமானப்படை தலைமைத் தளபதி ஏர்கீஃப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதூரியா கூறியுள்ளார்

இந்தியா பிரான்ஸ் கூட்டுப்பயிற்சி எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்றும் இருநாடுகளின் போர்த்திறன் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்

தேசிய வாக்காளர் தினமான நாளை டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்ய உள்ளது தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட ஐந்து மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் பல்வேறு புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது

வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம் பெற்றுள்ள செல்போன் எண்ணை பதிவு செய்த பழைய வாக்காளர்களுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிமுதல் மின்னனு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் வலைதளங்களிலிருந்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளவாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மழை நீர் வீணாகக் கடலில் கலப்பதைத் தடுக்க நதிகள் ஒடைகளின் குறுக்கே ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஹஜ் புனிதப் பயணம் மேற்கொள்ள மாநில அரசால் தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆறு கோடி ரூபாய் இனி பத்து கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை மதரவாயலை அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் நடைபெற்ற மக்கள் கிராமசபைக் கூட்டத்தில் பேசிய அவர் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் மழை பாதிப்பு காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் துயருற்று இருப்பதாகத் தெரிவித்தார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பணியாற்றும் இயக்கம் திமுக என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு மாற்றியமைக்கப்படும் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் திருப்பூரில் தொழிலாளர்களிடையே கலந்துரையாடிய அவர் அனைத்து வகை தொழிலாளர்களுக்கும் அரசால் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றார் பெரும் தொழில் அதிபர்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் வேளையில் ஏழைகளின் கடனை தள்ளுபடி செய்வதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளின் தரைதளத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என மாநில சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார் இந்த வீடுகளின் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த அவர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசுப் போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றி ஒய்வு பெற்றவர்களுக்கான பணப் பயன்களை செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ வழங்கினார்

இருவரிச்செய்திகள் போர்ச்சுக்கல் நாட்டின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கோவிட் கட்டுப்பாடுகளுடன் இன்று நடைபெறுகிறது வாக்குப்பதிவை ஒட்டி அந்நாட்டில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது

சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரைப் பயன்படுத்தி இயற்கை விவசாயம் மேற்கொள்வதற்கான புதிய முறையை மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் மத்திய இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது

விளையாட்டுச்செய்திகள் ஒலிம்பிக் வீரர்களுக்கான விளையாட்டுப் பயிற்சிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கான முயற்சிகளை இந்திய விளையாட்டு ஆணையம் மேற்கொண்டுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரளா மற்றும் கோவா அணிகள் தவா ஒரு கோல் அடித்தால் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி போட்டி ட்ராவில் முடிவடைந்தது இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஜாம்ஷெட்பூர் அணி ஹைதராபாத் அணியையும் பெங்களூரு அணி ஒடிஷா அணியையும் எதிர்கொள்கின்றன